இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்திற்கு எதிராக சாதி மத இன வேறுபாடுகளை களைந்து அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறத்தியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேகம் நிகழ்ச்சியில் அவர் இதனைத் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் உயிர்த் தியாகம் செய்த வீரர்களுக்கு அவர் புகழஞ்சலி செலுத்தினார் இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து நாட்டு மக்களின் கோப உணர்வை தாம் புரிந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்த தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினர் பற்றி பெருமிதத்துடன் குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் அவர்களின் நாட்டுப் பற்று வெளிப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் தேசிய போர் நினைவுச் சின்னம் நாளை தொடங்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் உயிர்த்தியாகம் செய்த பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு நாட்டு மக்கள் செலுத்தும் நன்றிக் கடன் இது என்று குறிப்பிட்டார்

மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் இந்த நிகழ்ச்சி மே மாதம் கடைசி வாரத்தில் மீண்டும் தொடங்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கைத் தெரிவித்தார் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி இன்றிரவு எட்டு மணிக்கு மறுஒலிபரப்பு செய்கிறது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்காக நேரடி வருவாய் திட்டமாக இது செயல்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

இந்த நிகழ்ச்சியை நாடுமுழுவதும் உள்ள விவசாயிகள் பார்த்து பயன்பெறும் வகையில் காணொலிக்காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது தமிழகத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இணைந்து தொடங்கி வைத்தார்

இந்த திட்டம் தொடங்கப்பட்ட அடுத்த நொடியில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் தொகை செலுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார்

இந்த திட்டத்தின்கீழ் இரண்டாயிரம் ரூபாய் பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவித்தார்

வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமானோர் ஆர்வத்தடன் பங்கேற்றனர்

இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஜெயலலிதா ஆற்றிய பணி தலைமுறைகளை தாண்டி நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெயலலிதா செயல்படுத்திய வளர்ச்சித் திட்டங்கள் மூலம் கணக்கில் அடங்கா ஏழை மக்கள் பயனடைந்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தித் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ பங்கேற்று அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க செயின் மோதிரம் மற்றும் வெள்ளிக் கொலுசுகளை பரிசாக வழங்கினார் மாநிலம் முழுவதும் அஇஅதிமுகவினர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் கட்டுமான தொழில் சேவைகளுக்கான வரி குறித்து விவாதிக்கப்பட்டது

புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரனின் குடும்பத்தினருக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் சென்று ஆறுதல் கூறினார்

மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை திட்டம் வெளியீட்டுப் பிரிவில் பணியாற்றிய துணை இயக்குநர் திரு இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார்

திருச்சி அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவில் செய்தியாளராகவும் தஞ்சை கள விளம்பரத் துறை அலுவலராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் மாவட்டக் செய்திகள் சென்னையை அடுத்த போரூரில் உள்ள தனியார் கார் குடோனில் ஏற்பட்ட தீவிபத்தில் ஏராளமான கார்கள் தீப்பிடித்து எரிந்து கருகின நெல்லை மாநகர புதிய காவல்துறை ஆணையராக திரு பாஸ்கரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வட்டாரப் போக்குவரத்து அலுவலகங்களில் இனி ஸ்மார்ட் கார்ட் வடிவிலான பதிவுச் சான்று வழங்கப்படும் என்று ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் கூறியுள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் சவுத்ரி தங்கப்பதக்கம் வென்றார்

இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அவர் தகுதிப் பெற்றுள்ளார்

விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது முஸ்டாக்அலி கோப்பக்கான டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பீகார் அணியை வென்றது